நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத்தலைவர் திரு

பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு

ம் ம் ம் ம் ம குடியரசுத்தலைவர் மத்திய அரசு நாட்டு மக்களிடையே புதிய நம்பிக்கையை தோற்றுவித்து புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைக்க நடவடிக்கைகளை முனைப்புடன் மேந்கொண்டு வருவதாக குடியரசுத்தலைவா் திரு

நாடாளுமன்ற மைய அரங்கில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாட்டின் மதிப்பு மேம்படுத்தப்பட்டு அனைத்து தரப்பு மக்களின் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார்

அனைவருக்கும் சுகாதாரத்தை உறுதி செய்யவும் அனைவரும் கல்வி பெறவும் நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டை முன்னிறுத்தி ஏராளமான முயற்சிகளை அரசு உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் மேம்பாடு அடையும் வகையில் ஊழல் இல்லாத புதிய இந்தியாவை அமைப்பதற்கான அடித்தளம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் மாதங்களில் இந்திய விமானப்படை புதிய தலைமுறை அதிநவீன ர

ராம்நாத்கோவிந்த் இகன் மூலம் இந்தியா புதிய கொள்கையையும் நிலைப்பாடையும் பறைசாற்றியிருப்பதாக எடுத்துரைத்தார்

மத்திய அரசின் அரசியல் ரீதியான வெற்றிகாரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் குரலுக்கு மதிப்பளிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார்

நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது அரசு அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற நோக்கில் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் எந்த பிரச்சனை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக எடுத்துரைத்த பிரதமர் நாட்டு மக்கள் அவை அலுவல்களை கவனித்து கொண்டிருப்பதால் மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் குறித்து விவாதிக்க அழைப்பு விடுத்தார்

மாநில தலைமை தோதல் அலுவலா் திரு

மாநிலத்தில் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக காஞ்சிபுரம் சோழிங்க நல்லூர் தொகுதியும் குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதியாக சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியும் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார்

வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மற்றும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று கூறிய அவர் நாளைமுதல் பெயர் சோத்தல் நீக்கம் முகவரி மாற்றம் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார்

பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் மாநிலத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த ஆணையம் தயாராக இருப்பதாக கூறினார்

முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப பதவி விலகியதை அடுத்து ஒசூர் தொகுதி காலியாக உள்ளதா என்று செய்தியாளர் கேட்டதற்கு இதுதொடர்பான அறிவிப்பு முறையாக வந்தததும் அது காலியிடம் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றார்

பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் உதகையில் இதுதொடர்பான தேசிய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண்வளம் குறைவதாக சுட்டிக்காட்டினார் உரிய வேளாண் சாகுபடி முறைகளை பயன்படுத்தாததே வேளாண் உற்பத்தி குறைவதற்கு காரணம் என்றார் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவது குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்